கயானாவிலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது

திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

மாலேகான் தடையின்றி நடைபெறுவதை தேசிய புலனாய்வு அமைப்பு உறுதி செய்ய வேண்டுமென்று மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் நாட்டின் மைய நிலப்பகுதிகளும் தீவுப்பகுதிகளும் இந்த செயற்கை கோள் தகவல்களால் பயனடையும் அரபிக்கடல் வங்கக்கடல் இந்தியப்பெருங்கடல் ஆகியவற்றின் பெரும்பாலான பகுதிகள் தொடர்பான தகவல்களை இந்த செயற்கைகோள் திறம்பட வழங்கும் டி டி எச் ஒளிப்பரப்பு சேவை விசாட் நெட்ஒர்க்குகள் மின்னனு செயற்கைகோள் தகவல் சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு இந்த செயற்கைகோள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் மின் ஆளுகை மின்னனு வங்கி சேவைகள் பேரிடர் மேலாண்மை போன்றவற்றிற்கும் இந்த செயற்கை கோள் தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்

மத்திய அரசின் பொது நிதி மேலாண்மை நடைமுறையை பின்பற்ற இந்த நிறுவனங்கள் தவறிவிட்டதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

நான்கு போ் கொண்ட இந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குநர் திரு அதுல் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தக் குழு தமது அறிக்கையை ஆறு மாதங்களுக்குள் சமா்பிக்க வேண்டுமென்ற மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தாமிரப்பத்திரம் மற்றும் சால்வை ஆகியவை இந்த விருதில் அடங்கும் ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது

இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல் ஏதும் வெளியாகவில்லை அசாம் மாநிலத்திற்கான குடிமக்கள் தேசிய பதிவேட்டு பணிகளை திட்டமிட்டக்காலத்திற்குள் முடிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இறுதியாக வெளியிடப்படும் பதிவேட்டில் எந்த ஒரு இந்தியரின் பெயரும் விடுப்பட்டு போகாது எனவும் அதே சமயம் வெளிநாட்டவர்களின் பெயர் எதுவும் இடம் பெறாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கோரிக்கை விடுத்து இருந்தது

இதன் மூலம் அவர்களுக்கு சுட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சகத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை மனிதாபிமானத்துடன் அணுகுமாறு கைது கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்துவருவதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திகுறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு தேசிய புலணாய்வு அமைப்பிற்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜமீர் குல்கா்னி தம்மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிராக மனுதாக்கல் செய்திருந்தார் சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் தொடர்பாக சில ஆட்சேபங்களை அவர் தெரிவித்திருந்தார் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேசிய புலணாய்வு அமைப்பின் நீதிமன்றம் உரிய சுட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று உத்தரவிட்டதுடன் சாட்சியங்களை பதிவு செய்ய நகல்களை பயன்படுத்த கூடாது என்று தெரிவித்தது

சமஸ்கிருதம் இந்தியக் கலாச்சாரத்தின் ஆன்மாவாக திகழ்கிறது என்று மத்திய போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் நாக்பூர் அருகே உள்ள சமஸ்கிருத பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு அறிவியல் தொடர்பான விஷயங்கள் சமஸ்கிருத மொழியில் உள்ளன என்றார் ஆயுர்வேதம் யோகா சமஸ்கிருதம் போன்றவற்றிற்கான தேவை உலகளவில் அதிகரித்துவருவதாக அவர் குறிப்பிட்டார் சமஸ்கிருத்ம் தொடர்பான தவறான புரிதலை அகற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழிற்துறை அமைச்சகத்தின் மினி ரத்னா விருதுக்கு தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது எஸ் சி மற்றும் எஸ் டி பிரிவை சேர்ந்தவர்களை தொழில் முனைவோராக மாற்ற ஊக்குவித்ததற்காக இந்த அமைப்பிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாக தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இந்த அமைப்பு இந்திய மொழிகளில் தயாரித்த படங்கள் பல தேசிய மற்றும் சா்வதேச விருதுகளை வென்றுள்ளன ஆப்கானிஸ்தானுக்கு புதிய அரசியல் அமைப்பு சட்டம் தேவை என்றும் இஸ்லாமிய நடைமுறைகள் அதில் இடம்பெற வேண்டும் என்றும் தாலிபான் கூறியுள்ளது ரஷ்யாவில் தாலிபான் பிரதிநிதிகளுக்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவா்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த கோரிக்கையை தாலிபான் வலியுறுத்தியது

குண்டுஸ் நகரத்தின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ராணுவமுகாம் மீது தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக மாகாண கவுன்சில் தலைவா் திரு முகமது யூசுஃப் கூறினாா்

போப் ஆண்டவா் பிரான்சிஸ் ஐக்கிய அரபு எமிரேட்சில் மேற்கொண்ட மூன்று நாள் பயணம் அபுதாபியில் நடைபெற்ற பிராத்தனையுடன் நிறைவுபெற்றது மனித உறவுகளுக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கவும் பல்வேறு கலாச்சாரங்களுக்கிடையே புரிந்துணா்வை ஏற்படுத்தவும் போப் ஆண்டவரின் இந்த பயணம் உதவியுள்ளதாக அபுதாபியின் இளவரன் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் கூறியுள்ளார் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சகோதரத்துவத்திற்கான உலகளாவிய கருத்தரங்கத்தில் பங்கேற்க போப் ஆண்டவா் பிரான்சிஸ் ஐக்கிய அரபு எமிரேட்டில் பயணம் மேற்கொண்டார் வெனிசுலா நாட்டிற்கு எதிராக அமெரிக்கா பொருளாதாரத்தடைகளை விதித்ததை தொடா்ந்து அந்நாட்டுடனான இந்தியாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெருமளவில் குறைந்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவிற்கான அந்நாட்டின் தூதர் திரு அகஸ்ட்டோ மாண்டியல் ஏற்கெனவே இந்தியாவிற்கு வெனிசுலா ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ததாகவும் தற்போது நான்கு லட்சம் பேரலாக குறைந்துவிட்டதாகவும் தெரிவித்தாா் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயாள டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி விளையாட உள்ளது இந்தியா நியூசிலாந்து இடையேயான மகளிர் டுவென்டி கிரிக்கெட் போட்டிகளும் இன்று தொடங்குகிறது